நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

நம் நாட்டை அன்னிய முதலீட்டுக்கு ஏற்ற நாடாக மாற்றும் வகையில் மேலும் பொருளாதார சீர்திருத்தங்களைக் கொண்டுவர அரசு தயாராக உள்ளது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் புதுடில்லி யில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர் இதற்காகவே கார்பொரேட் வரி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாகக் கூறினார் வங்கித்துறை சுரங்கத் துறை காப்பீட்டுத் துறை உள்ளிட்ட பல்பேறு துறைகளில் இதற்கென சீர்திருத்தங்களைக் கொண்டுவர மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நிர்மலா சீத்தாராமன் கூறினார்

ஓய்வூதியம் பெறும் விவசாயி இறந்தால் அவரது மனைவிக்கு அவரது கணவர் பெறும் ஓய்வூதியத்தில் பாதி வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய நிதியை ஆயுள் காப்பீட்டுக் கழகம் நிர்வகிக்கும் இத்தகவலை வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் மாற்றுத் திறனாளிகளின் நலனைப் பாதுகாப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் அவர் இன்று புதுடில்லி யில் மாற்றுத் திறனாளிகள் தினத்தை ஒட்டி சாதனை புரிந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கிப் பேசினார் மாற்றுத் திறனாளிகள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் துணைத்தலைவர் மாற்றுத் திறன் படைத்த குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சிறப்புப் பள்ளிகளை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் தேசிய சைகை மொழி ஒன்று தயாரிக்கப் பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மாற்றுத் திறனாளிகள் பல்வேறு துறைகளில் பிறருக்கு முன்மாதிரியாகத் திகழ்வதாகக் கூறிய அவர் மாற்றுத் திறனாளிகள் தடையின்றி பொது இடங்களுக்கு சென்று வருவதற்கான வசதிகளை செய்துகொடுக்க தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது செய்தியில் மாற்றுத் திறனாளிகள் நலனைப் பாதுகாக்கவும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளிக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகக் கூறியுள்ளார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

தற்போதைய அரசின் பதவிக் காலம் முடிவதற்கு முன் அனைத்து காலிப் பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர்

புதுவை அரசு தற்போது கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாகத் தெரிவித்த அவர் இதன் காரணமாகவே பல நலத் திட்டங்களை செயல் படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகக் கூறினார் இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரசிக்கு பதில் பணம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப் பட்டிருப்பதாக அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கந்தசாமி மாற்றுத் திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கினார் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி நடப்பு நாடாளுமன்றக் கூட்டத் தொடரில் வலியுறுத்துமாறு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை புதுவை முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் முன்னாள் அமைச்சருமான திரு லட்சுமி நாராயணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுவைக்கு மாநில அந்தஸது கோரும் விஷயத்தில் திருமதி சோனியா காந்தி அனைத்து எதிர் கட்சிகளின் ஆதரவைப் பெறுவதன் மூலம் இந்தக் கோரிக்கை வலுப்பெறும் என்று அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

லட்சுமி நாராயணன் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை யை ஒட்டிய தென்மேற்கு வங்கக் கடல் பகுதியில் காற்றழுத்தத் தாழ்வு நிலை தொடர்ந்து நிலவுவதால் புதுவை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் சென்னை புறநகர் புதுக்கோட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக புதுவை தமிழகத்தின் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன

வீடூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து புதுவை மாநிலத்தில் உள்ள கூனிச்சம்பட்டு மற்றும் சுத்துக்கேணியில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி விட்டன

கிளைக் கால்வாய்கள் மூலம் பல ஏரிகளுக்கு நீர் திருப்பிவிடப் படுகிறது வீடூர் அணையில் இருந்து வரும் தண்ணீர் கடைசியில் ஊசுட்டேரி கால்வாய் மூலம் ஊசுட்டேரியை வந்து அடையும்

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

புதுவையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்க வேண்டும் அல்லது அதற்கான தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தவேண்டும் என்பதை வலியுறுத்தி அஇஅதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று முதலமைச்சர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் மேற்கொண்ட போது அமைச்சர் இதைத் தெரிவித்தார்

இத்தருணத்தில் போராட்டம் மேற்கொண்டவர்களுடன் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தொலைபேசியில் பேசினார்

முதலமைச்சரின் இந்த வாக்குறுதியை அடுத்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர்

இத்தகவலை மக்கள் உரிமைக் கூட்டமைப்பின் பொதுச்செயலர் திரு

சுகுமாறன் இன்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

இதை அடுத்து மக்கள் உரிமைக் கூட்டமைப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை அணுகியதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தற்போது இந்த உத்தரவை புதுவை அரசுக்கு பிறப்பித்திருப்பதாகவும் திரு சுகுமாறன் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் புதுச்சேரி கடலில் மீனவர்கள் வலையில் சிக்கி கரைக்குக் கொண்டுவரப் பட்ட செயற்கைக் கோள் எரிபொருள் டேங்கரை நேற்று புதுவை வந்த இஸ்ரோ குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்த டேங்கரை இஸ்ரோ குழு எடுத்துச்செல்வதை சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகனும் மீனவர்களும் ஆட்சேபித்தனர் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்ட பின்னரே அதை எடுத்துச் செல்லவேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தினர் இந்த டேங்கரில் இருந்த வெடிக்கும் தன்மை கொண்ட எரிபொருள் நிரம்பிய பாகத்தை இஸ்ரோ குழுவினர் அகற்றினர் இதில் ஓர் அடி நீளமுள்ள பகுதி காணவில்லை என்று இஸ்ரோ குழு தெரிவித்துள்ளது காணாமல் போன இந்தப் பகுதி வெடிக்கும் தன்மை கொண்டதால் இத மீனவர்கள் யாராவது எடுத்திருந்தால் அதை உடனடியாக திரும்ப அளிக்குமாறு இஸ்ரோ குழு கேட்டுக்கொண்டுள்ளது